சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி

சிந்து ஸ்பெயினின் கரோலினா மெரினை எதிர்கொள்கிறார்

ஜன் அவுஷதி மக்கள் மருந்தக வார நிறைவு விழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் ஏழை எளிய மக்களின் மருத்துவ சுமையை இம்மையங்கள் பெரிதும் குறைப்பதாக கூறினார்

நாகர்கோவில் செட்டிகுளம் வேப்பமூடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு

அழகிரி மதசார்பின்மையை நிலைநாட்ட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளதாக கூறினார்

திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்றுமாலை உரையாற்றும் திரு

நந்திகிராம் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக பிஜேபி யின் திரு

முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான செல்வி மம்தா பானா்ஜி சிலிகுரியில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார்

இதனிடையே மஹாராஷ்டிரா பஞ்சாப் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவதுடன் அனைத்து துறைகளிலும் அதிகரித்து வரும் மகளிரின் சாதனைகளை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பாதுகாப்பு நடவடிக்கையாக நாடாளுமன்ற வளாகத்தில் கோவிட் தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்கும் கையெழுத்து இயக்கம் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு பேரணிகளை ஆட்சித்தலைவா் திரு ஜெயச்சந்திர பானு ரெட்டி ஓசூரில் இன்று தொடங்கி வைத்தாா்

நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவா் திரு

சிந்து ஸ்பெயினின் கரோலினா மெரினை எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று சாத்வீக் ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை டேனிஷின் கிம்அஸ்டரக் ஆண்டர்ஸ் இணையை எதிர்கொள்கிறது

உலகக்கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது